மகளிர் ஆளுமை தற்போதைய தேவை என்று குடியரசு துணைத்தலைவர் திரு

சர்வதேச அறிவியல் திருவிழாவில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர்

நெசவாளர்களின் வாழ்க்கை தரம் உயர கதர் ஆடைகளின் பயன்பாட்டை ஊக்குவிக்க வேண்டும் என்று முதலமைச்சா் திரு எடப்பாடி கே

தமிழகத்தில் தேசிய கால்நடை கணக்கெடுப்பு பணிகள் இன்று தொடங்கியுள்ளன

ஜனநாயகத்தில் கருத்துவேறுபாடுகள் இருந்தாலும் வன்முறை எந்த வடிவிலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று குறிப்பிட்டார்

லட்சக்கணக்கான முதியோர்கள் ஆதரவின்றி தவித்துவரும் நிலையில் முதியோரை அரவணைத்து செல்லவேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் கொண்டாடுங்கள் என்ற கருப்பொருளுடன் இந்தஆண்டு இத்தினம் கடைப்பிடிக்கப்படுகிறது இதையொட்டி புதுதில்லியில் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு சிறந்த மூத்த குடிமக்கள் மற்றும் அவர்களுக்கு சேவையாற்றும் நிறுவனங்களுக்கு வயோ ஸ்ரேஷ்டா சம்மான் விருதுகளை வழங்கினார் இதையொட்டி புதுதில்லியில் மத்திய சமூகநீதி அதிகாரம் அளிப்புத்துறை அமைச்சா தாவர்சந்த் கெலோட் முதியோர்களுக்கான வாக்கத்தான் போட்டியையும் தொடங்கி கிரு வைத்தார்

அறிவியல் திறனோடு நாட்டை மேம்படுத்துவதற்கான தருணம் இது என்று அவர் குறிப்பிட்டார் சர்வதேச சுற்றுச்சூழல் சவால்களை எதிர்கொள்ளும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ள ஆராய்ச்சியாளர்களையும் புதிய கண்டுபிடிப்பாளர்களையும் தாம் இந்த மாநாட்டில் சந்திக்க இருப்பதாகவும் அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார்

தூய்மை பாரத இயக்க சேவகர்கள் சுகாதார பணிகளுக்காக மேற்கொண்டுவரும் அர்ப்பணிப்பு பணிகளை கௌரவித்து உத்வேகம் அளிக்கும் காயகல்ப் திட்டத்தின்கீழ் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

இதனைத்தொடர்ந்து இருநாடுகளுக்கிடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன குடியரசுத்தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவா் திரு

முன்னதாக வெளியறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் அவரை சந்தித்து வர்த்தகம் முதலீடுகள் வளர்ச்சி கல்வி புதுப்பிக்கத்தக்க ளிசக்தி இணைப்பு கற்றுலா பிரிவுகளில் இருநாடுகளுக்கு இடையே ஒத்துழைப்பு தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார்

உஸ்பெகிஸ்தானில் இந்தியாவிற்கு சிறப்பிடம் இருப்பதாக குறிப்பிட்ட அவர் வேகமாக வளர்ந்துவரும் நாடாக இந்தியா திகழ்வதோடு உலக அளவில் தனது வலிமையை மேலும் வலுப்படுத்தி வருவதாக பாராட்டினார்

குடியரசுத்தலைவர் மாளிகையின் கலாச்சார மையத்தில் நாளை மகாத்மா காந்தி சர்வதேச சுகாதார மாநாட்டில் பங்கேற்கும் அவர் சர்வதேச சூரியசக்தி கூட்டமைப்பு கூட்டத்திலும் மறு முதலீடு மாநாடு மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதியின் ளரிசக்தி அமைச்சர்கள் கூட்டத்திலும் கலந்துகொள்கிறார்

சுஷ்மா ஸ்வராஜுடன் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளையும் அமைச்சா் அவர் மேற்கொள்கிறார்

நா உடனான இந்தியாவின் நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் பிராந்திய மற்றும் பலதரப்பு பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமது பயணத்தின் முன்னோடியாக உரையாற்றிய அவர் தீவிரவாதத்திற்கு நிதி அளிப்பதை தடுக்க ஐ

வும் இந்தியாவும் இணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாக கூறினார்

ராம்நாத் கோவிந்தின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார்

உள்துறை அமைச்சர் திரு

எடப்பாடி கே

காந்திஜெயந்தி நாளை கொண்டாடப்படுவதையொட்டி முதலமைச்சர் இன்று விடுத்துள்ள செய்தியில் மகாத்மா காந்தியடிகளின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப கதர் துணிகளின் பயன்பாடு ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் கிராமப்புற ஏழை எளிய நெசவாளர்களால் உற்பத்தி செய்யப்படும் கதர் ஆடைகள் மற்றும் கைவினைப் பொருட்களை பள்ளி கல்லூரி மாணாக்கர் இளைஞர்கள் அரசு ஊழியர்கள் உட்பட அனைவரும் வாங்கி பயன்படுத்த வேண்டும் எனவும் முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்துள்ளார்

மனித நேயத்தின் வெளிப்பாடாக விளங்கும் ரத்த தானம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும்வகையில் ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் முதல்தேதி தன்னார்வ ரத்த தினமாக கடைப்பிடிக்கப்பட்டு வருகிறது ரத்த தானம் செய்வது மகிழ்ச்சிக்குரியது என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும்

நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் தேசிய கால்நடை கணக்கெடுப்பை தொடங்கி வைத்த மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஷில்பா பிரபாகா இதுதொடர்பான விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் தேனம்பாக்கத்தில் இந்த கணக்கெடுப்பு பணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

தஞ்சை மாவட்டம் பிள்ளையார் பட்டியில் இந்த கணக்கெடுப்பு பணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

திருச்சியில் இந்த கணக்கெடுப்பு பணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

ப்ப்ப்ப் ஒட்டுநர் உரிமம் தமிழகத்தில் ஒட்டுநர் உரிமம் தொடர்பான அனைத்து பணிகளையும் இணைய தளத்தின்மூலம் மேற்கொள்ளும் வசதி இன்றுமுதல் நடைமுறைக்கு வருகிறது பழகுநர் ஓட்டுநர் உரிமம் உரிமத்திற்கான முகவரி மாற்றம் உள்ளிட்ட அனைத்துப் பணிகளையும் வட்டாரப் போக்குவரத்து அலுவலகத்தில் நேரில் சென்று விண்ணப்பிப்பதால் ஏற்படும் கால தாமதத்தை தடுக்க இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அரசு அறிவித்துள்ளது

கனஅடி தண்ணா வெளியேற்றப்படுகிறது